தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றம் எல்லையை காக்கும் வீரர்களுக்கு பக்கபலமாக நிற்கும் செய்தியை ஒரே குரலில் வெளிப்படுத்தும் எனத் தாம் நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகாரில் பல்வேறு குடிநீர் வினியோக மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்புத் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் எல்லையை காக்கும் வீரர்களுக்கு பக்கபலமாக நிற்கும் செய்தியை ஒரே குரலில் வெளிப்படுத்தும் எனத் தாம் நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் மழைக் காலக் கூட்டத்தொடர் தொடங்கும் முன்பாக காலை இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் சிறப்பு சூழ்நிலைக்கு இடையில் நடைபெறுவதாகவும் கொரோனா காலத்திலும் மக்களுக்கு கடமையாற்றும் பாதையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து இருப்பதாகவும் கூறினார் நாடாளுமன்றத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் அனைத்தும் முறையாக பின்பற்றப்படும் என்றும் கொரோனா தொற்றுக்கு மருந்து இல்லை என்பதால் தடுப்பு நடவடிக்கைகளில் எந்தக் குறையும் இராது என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றக் கூட்டத்தொடரில் ழுக்கியமான பல பிரச்சனைகள் விவாதிக்கப்பட இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் விவாதங்கள் எவ்வளவு அதிகமாக இடம்பெறுகிறதோ அவ்வளவு நல்லது என்பதால் அனைத்து எம்பிக்களும் இணைந்து விவாதங்களை மதிப்பு மிக்கதாக மாற்றுவார்கள் எனத் தாம் நம்புவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்

இன்று ஒருநாள் தவிர மற்ற நாட்களில் மாநிலங்களவை அமர்வுகள் காலையிலும் மக்களவையின் அமர்வுகள் மாலையிலும் நடைபெற உள்ளன இக்கூட்டத்தொடரை ஒட்டி நாடாளுமன்ற வளாகம் முழுவதும் கிருமிநீக்கம் செய்யப்பட்டுள்ளது எம்பிக்கள் உட்பட அனைவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழின் அடிப்படையில் மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது

கடந்த மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இவ்விரு மசோதாக்களும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக மக்களவையில் இன்று காலை அலுவல்கள் தொடங்கிய உடனேயே முன்னாள் குடியரசு தலைவர் பிரணாப் முகர்ஜி மக்களவை உறுப்பினர் வசந்தகுமார் புகழ் பெற்ற இசைக் கலைஞர் பண்டிட் ஜஸ்ராஜ் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நடப்புக் கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தை அனுமதிக்க வேண்டும் என காங்கிரஸ் சிபிஎம் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுத்தன கொரோனா சூழ்நிலைக்கு இடையில் நாடாளுமன்றக் கூட்டத்தொடர் நடத்தப்படுவதை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டி எந்த கேள்விக்கும் பதில் சொல்வதை தவிர்க்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்றும் உறுப்பினர்கள் அனுமதிக்கப்பட்ட இதர வழிகளில் கேள்விகளை முன் வைக்கலாம் என்றும் கூறினார்

திழுகவை சேர்ந்த திரு திருச்சி சிவா பாரதீய ஜனதாவை சேர்ந்த திரு ஜாபர் இஸ்லாம் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர்

நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஹிந்தி வளர்ச்சிக்கு பங்களிக்கும் மொழி அறிஞர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் நரேந்திர மோடி அரசின் புதிய கல்விக் கொள்கையினால் ஹிந்தி மற்றும் இதர இந்திய மொழிகள் இணையாக வளர்ச்சி பெறும் என்று கூறியுள்ளார்

பிரதமர் தொடங்கி வைக்கும் திட்டங்களில் அம்ரூத் இயக்கத்தின் கீழ் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள சிவான் மற்றும் சப்ரா குடிநீர் வினியோகத் திட்டங்களும் நமாமி கங்கே இயக்கத்தின் கீழ் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள பேவூர் கர்மலீசக் கழிவுநீர் சுத்தகரிப்புத் திட்டங்களும் அடங்கும் அம்ரூத் இயக்கத்தின் கீழ் நிறைவேற்றப்பட உள்ள முங்கேர் மற்றும் ஜாமல்பூர் குடிநீர் வினியோகத் திட்டங்களுக்கும் நமாமி கங்கே இயக்கத்தின் கீழ் நிறைவேற்றப்பட உள்ள முசாபர்பூர் ஆற்றங்கரை மேம்பாட்டுத் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுவார்

இதற்கென அரசு பொது மருத்துவமனையில் இருந்து டயாலிசிஸ் கருவிகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இதேபோன்ற வசதிகளை உருவாக்க அறிவுறுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் குறிப்பாக சர்க்கரை நோய் போன்ற நோய்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கேட்டுக் கொண்டுள்ளார் இதனால் இவர்கள் தங்களையும் பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்களையும் பாதுகாக்க ஏதுவாகும் என்று வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் சமூக இடைவெளி தனிநபர் சுத்தம் போன்ற கொரோனா தடுப்பு விதிமுறைகளை அனைவரும் கடைபிடித்தல் அவசியம் என்றும் நம்மிடம் உள்ள எல்லா ஆதாரங்களையும் ஒன்றாக்கி பொதுவான இலக்குகளுக்கு பயன்படுத்துவதன் மூலமாகவே கொரோனா போன்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார்

கொரோனா நிலவரங்கள் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டு இருப்பதை கருத்தில் கொண்டு இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது

ஆன்லைன் கல்விக்குத் தேவையான மின்னணு சாதனங்கள் மாணவர்களிடம் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு நடத்தப்படும் என்றும் பள்ளி நூலகங்களில் இருந்து புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கி படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வித் துறை கூறியுள்ளது

ஆந்திரக் கடற்கரை மற்றும் அதையொட்டிய வங்க கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சேலம் நாமக்கல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் புதுச்சேரியில் லேசான மழையும் வேலூர் திருவள்ளுர் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக் கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது